வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

நரேந்திரமோடி மாணவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்

பி நட்டா போட்டியின்றி ஒருமனதாக இன்று தேர்வு செய்யப்பட்டார்

தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவதே வாழ்க்கையில் எல்லாம் என்ற மனப்போக்கில் இருந்து வெளியே வரவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி மாணவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் புதியவற்றைக் கற்றுக்கொள்ள கல்வி ஒரு வழியே என்றும் இன்னும் கற்றுகொள்ள வேண்டியது ஏராளம் இருக்கிறது என்றும் அவர் கூறினார் மாணவர்களின் தேர்வு அச்சத்தை போக்கும் விதமாக பரிக்ஷா பே சர்ச்சா என்ற தலைப்பில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரிடையே இன்றுஇந்த ஆண்டும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்துரையாடினார் புதுடெல்லியில் தல்கட்டோரா விளையாட்டு அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களிடையே கலந்துரையாடிய பிரதமர் தோல்வியின் மூலமும் வெற்றிக்கு வழியை ஒருவர் காண முடியும் என்றும் தேர்வு நேரங்களில் மோசமான மனநிலை ஏற்படுவதற்கு மற்ற விஷயங்களே முக்கிய காரணம் என்றும் கூறினார் வழக்கமான பாடத் திட்டங்கள் தவிர துணைப் பாட நடவடிக்கைகளிலும் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் துணைப் பாட நடவடிக்கைகளில் ஈடுபடாத மாணவர்கள் எந்திர மனிதன் போல் உருமாற வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறினார் அதே நேரம் துணைப்பாட நடவடிக்கைகள் கவர்ச்சியால் உந்தப்பட்டதாக இருக்க கூடாது என்றும் மாணவர்கள் தங்கள் விருப்பமானவற்றை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் மின்னணு சாதனங்களில் அதிக நேரம் செலவிடுவதால் ஏற்படும் தீங்குகள் குறித்து விவரித்த பிரதமர் மாணவர்கள் தொழில்நுட்பத்தை தங்கள் கட்டுக்குள் வைத்திருக்கும் வலிமையை பெற்றிருக்க வேண்டும் என்றார் ஒவ்வொரு நாளும் தொழில்நுட்ப கருவிகள் இல்லாத நேரம் என்று ஒதுக்கி அந்த நேரத்தை நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் புத்தகங்கள் செல்லப் பிராணிகள் அல்லது தோட்டங்களிலும் செலவிட வேண்டும் என்றார் மாணவர்களின் கேள்விக்கெல்லாம் விடையளிக்கும் பரிக்ஷா பே சர்ச்சா எக்சாம் வாரியர் என்ற புத்தகத்தை மாணவர்கள் அவசியம் படிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இதைத் தவிர நாடெங்கும் உள்ள பள்ளிகளில் மாணவர்கள் பிரதமரின் உரையை நேரலையாக கண்டு பயனடைந்தனர் இதற்கென பல்வேறு பள்ளிகளில் பிரமாண்ட எல் இ டி திரைகள் அமைக்கப்பட்டு நிகழ்ச்சி நேரலையாக ஒலிப்பரப்பப்பட்டது இந்தியா மட்டுமல்லாமல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட வெளிநாடுகள் உள்ள பல்வேறு பள்ளிகளின் மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியை நேரில் கண்டு தேர்வு மனஅழுத்தத்தை எதிர்கொள்வதற்கான பிரதமரின் ஆலோசனைகளை கேட்டு அறிந்தனர் பிஜேபி யின் தேசிய தலைவராக திரு

பி நட்டா போட்டியின்றி ஒருமனதாக இன்று தேர்வு செய்யப்பட்டார் இதுவரைக் கட்சித் தலைவராக இருந்த திரு அமீத் ஷா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மத்திய உள்துறை அமைச்சராக பதவியேற்றதைத் தொடர்ந்து திரு

பி நட்டா கட்சியின் செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டார் இருந்தபோதும் திரு அமீத் ஷா கட்சியின் தலைவராக தொடர்ந்து நீடித்து வந்தார் இந்நிலையில் ஒருவருக்கு ஒரு பதவி என்ற கட்சியின் கோட்பாட்டின் அடிப்படையில் புதிய தலைவர் தேர்தல் அறிவிக்கப்பட்டது இதில் திரு

நட்டாவை எதிர்த்து யாரும் போட்டியிடாத காரணத்தால் அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்

நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் இன்று காலை புதுடெல்லியில் குடியரசுத்தலைவர் மாளிகையின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள நார்த் பிளாக்கில் நிதி அமைச்சக ஊழியர்களுக்கு பாரம்பரிய அல்வா பரிமாறும் விழா நடைபெற்றது

இதற்கென தஞ்சையில் இன்று நடைபெற்ற விழாவில் முப்படைகளின் தளபதி ஜெனரல் பிபின் ராவத் விமானப்படைத் தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஆர்

பதோரியா தெற்கு விமானப்படை ஏ ஓ சி இன் சி ஏர் மார்ஷல் அமித் திவாரி உள்ளிட்ட விமான படை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக இந்த விழாவில் ஹெலிகாப்டர் சாகச அணியான சாரங் அணியினர் மற்றும் விமான சாகச அணியான சூரியாகிரண் அணியின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன

கிரண் பேடி இன்று தொடங்கி வைத்தார்

மேலும் இடங்களுக்குச் சென்று இங்குள்ள மக்களின் கலை கலாச்சாரம் உடை உணவுப் பழக்கவழக்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ள உள்ளனர் சத்தீஸ்கர் மாநில கலை கலாச்சாரம் குறித்து இங்குள்ள மக்களுடன் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் வகையிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் நேரு யுவக்கேந்திரா அமைப்பின் தேசிய துணைத்தலைவர் திரு விஷ்ணு வரதன் ரெட்டி புதுச்சேரி முதல் அமைச்சரின் நாடாளுமன்ற செயலர் திரு லட்சுமி நாராயணன் புதுச்சேரி மாவட்ட உதவி ஆட்சியர் சஷ்வத் சவுரப் நேரு யுவக்கேந்திரா மாநில இயக்குநர் திரு நட்ராஜ் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகளை அமைக்க தமிழக அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழக அரசு சார்பில் திருவள்ளுவர் தினம் மற்றும் பல்வேறு மாநில விருது வழங்கும் விழா சென்னையில் இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்று தமிழறிஞர்களுக்கு விருது வழங்கி கவுரவித்தார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஒரு இலவச லட்டு மட்டுமே வழங்கும் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வருகிறது

புதுச்சேரியில் முக்கிய இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதன் எதிரொலியாக மத்திய சிறையில் சிறப்பு அதிரடிப்படை போலிசார் அதிரடி சோதனை நடத்தினர்

வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக கார் திருட்டு வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் டெல்லியைச் சேர்ந்த நிதிஷ்குமார் என்பவர் மீது போலீசார் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்துள்ளனர்

இதன் ஒரு கட்டமாக விழுப்புரத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு அண்ணாதுரை தலைக்கவச பேரணி மற்றும் கண்காட்சியை தொடங்கி வைத்து சாலை பாதுகாப்பு குறித்த துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநராக திரு

பத்திரிகை தகவல் மண்டல மக்கள் தொடர்பு உட்பட அலுவலகம் அலுவலகம் தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து ஊடகப் பிரிவுகளுக்கும் அவர் தலைமை வகிப்பார் மேலும் இந்திய பத்திரிகை பதிவாளர் அலுவலகத்தின் கூடுதல் பத்திரிகை பதிவாளராகவும் இருப்பார்

தமிழகத்தில் தனியார் நிறுவனங்களின் பால் விலை உயர்வுக்கு பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் வேக உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட வேண்டும் குறிப்பிட்ட இடைவெளியில் வேகத்தை அளவிடும் கேமராக்களை பொருத்தி அதிவேகமாக செல்லும் வாகனங்களை கண்டறிந்து கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று அறிக்கை ஒன்றில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவதே வாழ்க்கையில் எல்லாம் என்ற மனப்போக்கில் இருந்து வெளியே வரவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி மாணவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் பிஜேபி யின் தேசிய தலைவராக திரு

பி நட்டா போட்டியின்றி ஒருமனதாக இன்று தேர்வு செய்யப்பட்டார்

இத்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது